மொழியால் வேறுபட்டு இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர் என்ற உணர்வை இளைஞர்கள் பெறவேண்டும் பிரதமர் என்று திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் பெண் குழந்தைகளின் மேம்பாட்டிற்காகவும் கல்வி சுகாதார வளா்ச்சிக்காகவும் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார் கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் தற்போதுள்ள பதற்றத்தை தணிப்பதற்கு இந்தியா சீனா ஒன்பதாவது முறையாக பேச்சுவார்த்தை நடத்தியது

இந்தியாவுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித்தொடரில் பங்கேற்கவுள்ள இங்கிலாந்து அணி இன்று சென்னை வந்து சேர்ந்தது இனி விரிவான செய்திகள் இந்தியா மொழி கலாச்சுரம் உணவுப்பழக்கங்கள் ஆகியவற்றில் வேறுபட்டு இருந்தாலும் ஒரே நாடு என்பதை இளைஞர்களும் மானவர்களும் மனதில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று பிரதம் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் குடியரசுதின விழா கலைநிகழ்ச்சிகளில் பங்கேற்கவிருக்கும் தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணித்திட்ட மாணவர்களிடையே இன்று கலந்துரையாடிய பிரதமர் தாங்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்தாலும் குடியரசுதின விழா பேரணியில் கலந்தகொள்ளும் போது அளைவரும் இந்தியர் என்ற உணர்வை பெற வேண்டும் என்றார் வளர்ச்சிக்காக நாட்டின் இளைஞர்களும் மாணவர்களும் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் உள்ளுர் பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்ற நமது கோட்பாடு ஒரே பாரதம் உள்ளத பாரதம் என்னும் தாரக மந்திரத்தால் மட்டுமே வலுப்பெறம் என்று பிரதமர் அறிவித்தார் நாட்டின் வளர்ச்சிக்கு இளைஞர்கள் திறன் மேம்பாட்டை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று கூறிய பிரதமன் இதற்காக மத்திய அரசு தனி அமைச்சகம் ஏற்படுத்தி இதுவரை ஐந்தரை கோடி இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்துள்ளது இளைஞர்கள் தங்களுடைய திறன்களை மேம்படுத்திக் கொள்வதன் மூலம் மட்டுமே இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக உருவாக முடியும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார்

பெண்குழந்தைகளின் மேம்பாட்டிற்காகவும் கல்வி மற்றும் ககாதார வளர்ச்சிக்காகவும் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் தேசிய பெண்குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார்

பெண்குழந்தைகளுக்கு உரிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் இவர்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றுவோருக்கு தாம் பாராட்டு தெரிவித்து கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் குடியரசுத்துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத் சிங் உட்பட பவர் இந்நாளையொட்டி வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர் கேலோ இந்தியா திட்டமும் முன்ளேற துடிக்கும் பெண்குழந்தைகளுக்கு உரிய வாய்ப்பினை வழங்கி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்த வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியைச் சேர்ந்த பளு தூக்கும் வீராங்கனை பூரணஸ்ரீ பல்வேறு பதக்கங்களை வென்று சாதனை படைத்து வருகிறார் இது தமக்கு பெருமையளிப்பதாக உள்ளது என்று அவரது தாயார் திருமதி உஷாராணி எமது செய்தியாளரிடம் கூறினார் தமது சாதனைகளை பிரதமர் பாராட்டியிருப்பது தமக்கு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று கூறிய பூரணபூரீ பெண்களால் எதையும் சாதிக்கமுடியும் என்று தமது தாயார் உத்வேகம் அளித்ததாகவும் தெரிவித்தார்

கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் தற்போது ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிப்பதற்காகவும் இந்திய சீன படைகளை திரும்பப் பெறும் நோக்கத்தோடும் ஒன்பதாவது முறையாக இரு தரப்பிற்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது

இப்பேச்சுவார்த்தையில் இந்தியா ஏற்கனவே அறிவித்த இஐந்து அம்ச ஒப்பந்தத்தை சீனா முழுவதுமாக அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு

நிறைவு விழாவில் இந்தியா சுதந்திரம் பெற்றதில் இருந்து திரைப்படத்துறை இதுவரை அடைந்த வளர்ச்சி பற்றிய சிறப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மத்திய இணை அமைச்ச் திரு

இத்திரைப்பட விழாவில் இந்த ஆண்டின் சிறந்த ஆளுமை விருது பழம்பெரும் நடிகர் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநரான திரு

இதேபோன்று பிரதமர் எடுத்த சீரிய முயற்சியினால் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தற்போது முழு அமைதி நிலவிவருவதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்தார் மூன்று நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள மத்திய மீன்வளத்துறை அமைச்சா் திரு கிரிராஜ் சிங் இன்று மதுரை மாவட்டம் கடச்சனேந்தலில் உள்ள அலங்கார மீன் பண்ணையை பார்வையிட்டார் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் அவங்கார மீன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி துறையில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைய வாய்ப்புகள் உள்ளதாகவும் இதன் மூலம் பெண்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்திதர மத்திய அரசு திட்டங்களை அறிமுகப்படுத்த இருக்கிறது என்றும் அவர் கூறினார்

நரேந்திரமோடி நாளை காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடுகிறார்

இரு அணிகளுக்கும் இடையேயான நான்காவது மற்றும் இறுதிப்போட்டி நாளை நடைபெறவுள்ளது இந்தியாவுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித்தொடரில் பங்கேற்கவுள்ள இங்கிலாந்து அணி இன்று சென்னை வந்து சேர்ந்தது நான்கு டெஸ்ட் ஐந்து டுவெண்டி டுவெண்டி மற்றும் மூன்று ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன

ஐஎஸ்எல் காவ்பந்து போட்டியில் இரவு ஏழரை மணிக்கு நடைபெறவுள்ள போட்டியில் பெங்களுரு ஒடிசாவை எதிர்கொள்கிறது